தேனி திருப்பூர் கால் நடை மருத்துவ ஆராய்ச்சி மையங்களில் விரைவில் மாணவர் சேர்க்கை தொடங்கப்படும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு

நாட்டின் வறுமை ஒழிப்பிற்கு ஜன் தன் மக்கள் வங்கி கணக்கு திட்டம் முன்னோடியாக திகழ்வதாக பிரதமர் திரு

நடமாடும் மருத்துவக்குழுக்கள் மூலம் நோய் தொற்று எளிதாக கண்டறியப்பட்டு சிகிச்சை வழங்கப்படுவதாகவும் கூறினார்

அதனை தொடர்ந்து சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவன கூட்டமைப்பு நிர்வாகிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் மகளிர் சுய உதவிக்குழுவினர் உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் கலந்தாலோசனை மேற்கொண்டார்

கருப்பணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

பன்னீர்செல்வத்தை சென்னை தலைமை செயலகத்தில் சந்தித்து கோரிக்கை வைத்தனர்

முன்னதாக வணிகர் சங்க பேரவை தலைவர் திரு வெள்ளையன் தலைமையில் வணிகர்கள் திரு

பன்னீர்செல்வத்தை சந்தித்து கோயம்பேடு மொத்த வணிக வளாகம் திறக்கப்படும் அறிவிப்பிற்கு தங்களது என்ற நன்றியை தெரிவித்துக்கொண்டனர்

ஜன்தன் யோஜனா திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் சென்ற அனைவரையும் பிரதமர் பாராட்டியுள்ளார்

மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

இது குறித்து தெரிவித்துள்ள இந்திய விமானப்படை முறைப்படி ர பேல் விமானங்கள் நம் நாட்டு ராணுவ சேவையில் இணைக்கப்படும் என்று கூறியதோடு முதல் கட்டமாக

அமித்ஷா நாட்டில் போலீஸ் ஆராய்ச்சி மேம்பாட்டு பிரிவு உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் பெரும் பங்காற்றியிருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு

போலீஸ் ஆராய்ச்சி மேம்பாட்டு பிரிவு உதயமான பொன்விழா ஆண்டை ஒட்டி இன்று டிவிட்டர் மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ள திரு அமித்ஷா நாட்டின் நவீன காவல்துறை முறையையும் செயலாக்கத்தையும் பாராட்டியுள்ளார்

கடலோர மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது